ராத்நாத் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்ற மாநிலங்களவை இன்று பிற்பகல் அமர்வில் அலுவல் எதையும் மேற்கொள்ள முடியாமல் ஒத்திவைக்கப்பட்டது புதுவையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் விரைவில் கிடைக்கும் என அமைச்சர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை குறைக்க முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி தெற்கு மாநில திமுக கோரியுள்ளது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முன்பிருந்தபடியே மீண்டும் வலுப்படுத்துவதற்கான திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத் தொடரிலேயே நிறைவேற்ற அரசு விரும்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இன்று மக்களவையில் பூஜ்ய நேரத்தின்போது இந்த சட்டம் தொடர்பாக காங்கிரஸ் எழுப்பிய பிரச்னைக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் தாழ்த்தபட்டோர் வன்கொடுமை சட்டம் பற்றிய உச்சநீதமன்றத்தின் தீர்ப்பு வெளியான உடனேயே இந்த சட்டம் நீர்த்து போவதை அரசு அனுமதிக்காது என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருந்ததையும் திருத்த மசோதாவிற்கு நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக பூத்ய நேரத்திற்கு முன்பாகவே அவையில் இப்பிரச்னையை எழுப்ப காங்கிரஸ் உறுப்பினர்கள் முயன்ற போதிலும் பூஜ்ய நேரத்தில் இதுகுறித்து பேச அனுமதிக்கப்படும் என சபாநாயகர் திருமதி கமித்ரா மகாஜன் உறுதியளித்தார் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்குவதற்கான அரசியல் சாசன இருத்த மசோதா இன்று மாநிங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கடந்தாண்டு ஏப்ரல் மாதம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவை பின்னர் சில திருத்தங்களுடன் நிறைவேற்றியதால் இத்திருத்தங்களை ஏற்பதற்காக மசோதா மீண்டும் மக்களவைக்கு வந்துள்ளது மசோதாவை நிறைவேற்ற மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுவதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற மாநிலங்களவை இன்று சுமுகமாக நடைபெற்ற காலை அமர்வுக்கு பிறகு உணவு இடைவெளிக்கு பிந்தைய அமர்வில் அசாம் மாநில குடிமக்கள் பட்டியல் பிரச்னை தொடர்பாக நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது இப்பிரச்னை பற்றிய விவாதங்களுக்கு உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என உணவு இடைவெளிக்கு பிந்தைய அமர்வில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர்

வெங்கைய நாயுடு கூறினார் அசாமைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இன்னும் விவாதங்களில் பேச வேண்டி இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் கூறியபோது உள்துறை அமைச்சரிடம் பேசிய பின்னர் நாளை இப்பிரச்னையை எடுத்துக் கொள்ளலாம் என திரு வெங்கையாநாயுடு பதிலளித்தார் ஆயினும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதை ஏற்காமல் அவையின் மையப் பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தியதால் அவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன வெளியுறவு அமைச்சர் திருமதி

அஸ்தானா வில் இர்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்திப்பதுடன் அந்நாட்டில் உள்ள இந்திய சமுகத்தினருடனும் கலந்துரையாடுவார்

சுஷ்மா சுவராத் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் இதர தலைவர்களை சந்திக்கிறார்

தாஷ்கண்டில் உள்ள முன்னாள் இந்திய பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரியின் நினைவிடத்திலும் திருமதி சுஷ்மா சுவராத் அஞ்சலி செலுத்துவார் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வெளியுறவு அமைச்சரின் இப்பயணம் உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தனிநபர்களால் மனைவி அல்லது மருமகளுக்கு பரிசாகவோ அல்லது குறைந்த விலையிலோ வழங்கப்படும் சொத்துக்களுக்கு வருமான வரியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிதியமைச்சகம் பரிசீலித்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு வீரேந்திரகுமார் இன்று மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் இன்று கேள்வி நேரத்தில் உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதை தெரிவித்தார் இதுபோன்ற பிரச்னைகளில் பொதுவாக பட்ஜெட் சமயத்தில் முடிவெடுப்பதே வழக்கம் என்றும் அவர் கூறினார் வெளிநாட்டு கரன்சிகளின் ஊக வரத்தகம் மற்றும் நேரடி அன்னியச் செலாவணிப் பரிமாற்றங்களுக்கான பரிவர்த்தனை நேரத்தை மாற்றி அமைப்பது குறித்து ஆராய ரிசர்வ் வங்கி உட்குழு ஒன்றை அமைக்கத் திட்டமிட்டுள்ளது வரும் அக்டோபர் மாதம் இறுதிக்குள் இக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று ரிசர்வ் வங்கி இன்று மும்பையில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது

ரயில் பயணத்திற்கு தேவையான டிக்கெட் பதிவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் எளிய முறையில் வழங்க திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டம் திருச்சி ரயில் என்ற பெயரில் மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது பயணிகள் கூகுல் பிளே இணையதளத்தில் இருந்து இந்த மொபைல் செயலியை இலவசமாக பதிவிறக்கம் செய்து புதிய தகவல்களை கொடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது தற்போது இந்த மொபைல் ஆப் பரிசோதனை நிலையில் இருப்பதால் இதை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை பயணிகள் வழங்கலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதுவையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் விரைவில் கிடைக்கும் என சமுக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் ஏழை பெண்களுக்கான ஆட்டோ ஒட்டுநர் பயிற்சி முகாமை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்றத்தில் நேற்று தான் நிதிஒதுக்கிட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதால் இனி நிலுவை சம்பளம் கிடைக்கும் என்றார் ஆட்டோ ஓட்டுநர் முகாமில் பயிற்சி முடிக்கும் பெண்களுக்கு போக்குவரத்துத்துறையிடம் உரிமம் பெற்று தரப்படும் என்றும் பெண்கள் ஆட்டோ ஒட்டுவதால் இதர பெண்கள் ஆட்டோவில் செல்ல தயங்கும் நிலை மாறும் என்றும் அவர் கூறினார்

சவுத்ரி அபிஜித் விஜய் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினார் வருவாய் துறை துணை ஆட்சியர் திரு உதயகுமார் சிறப்பு அதிகாரி திருமதி முத்துமீனா உள்ளிட்டவர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வெளியாக கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை உள்ளடக்கி வாக்குச்சாவடி வாரியான உத்தேச வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒப்புதல் கிடைக்கப் பெற்றபின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது புதுவையில் மருத்துவக் கல்லூரிகளின் கல்வி கட்டணத்தை குறைக்க முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் திரு

சிவா கோரியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் பிரச்னைக்கு தீர்வு காண அரசு தவறினால் பொதுமக்கள் மாணவர்களை திரட்டி திமுக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் என்றார்

இதர தென்மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் புதுவையில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் தான் கல்விக்கட்டணம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவை ஜிப்மரில் மருத்துவ மாணவர்கள் செவிலியர் பயிற்சி மாணவர்கள் செவிலியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் பங்கேற்புடன் உலகத் தாய்ப்பால் வார கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன தாய்ப்பால் வார விழாவையொட்டி ஜிப்மரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் விவேகானந்தன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பொதுமக்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் குழந்தைகளுக்கு தாய்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வீதி நாடகமும் நடைபெற்றது இது அல்லாது உலக தாய்பால் வாரத்தையொட்டி வாரம் முழுவதும் ஜிப்மரில் வேறுபல நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திமுக தலைவர் திரு கருணாநிதி யின் உடல்நிலை குறித்து கேரள முதலமைச்சர் திரு பினரயி விஜயன் இன்று திமுக செயல் தலைவர் திரு

க ஸ்டாலினிடம் நேரில் விசாரித்தார் இதற்கென சென்னை காவிரி மருத்துவமனையில் அவர் திரு

க ஸ்டாலினை சந்தித்தபோது திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

எடப்பாடி

இறந்து போனவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து கொள்வதாக அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் ஐஏஎஸ் தேர்வெழுதும் மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி அடுத்த மாதம் தொடக்கி வைக்க இருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமைச் சட்டத்தை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத் தொடரிலேயே நிறைவேற்ற அரசு விரும்புவதாக உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்ற மாநிலங்களவை இன்று பிற்பகல் அமர்வில் அலுவல் எதையும் மேற்கொள்ள முடியாமல் ஒத்திவைக்கப்பட்டது புதுவையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் விரைவில் கிடைக்கும் என அமைச்சர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை குறைக்க முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி தெற்கு மாநில திமுக கோரியுள்ளது